கடன் தள்ளுபடி என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதன் மூலம் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மக்கள் நலனை மனதிற்கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

நியமிக்கப்பட்டுள்ளார்

கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கடன் தள்ளுபடி என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதன் மூலம் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் தாகூர் நகர் துர்காபூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக் கூட்டங்களில் பேசிய அவர் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது அவர்களது கண்களில் தூசியை வீசுவதற்கு சமமானது என்றார் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி விவசாயிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எதுவும் நிலுவையில் இல்லையென்றால் அவர்களுக்கான வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய நிதிநிலை அறிக்கை ஒரு வரலாற்று முயற்சி என்றும் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினரின் நலனைக் கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் முன்னேற்றம் கிராமங்களின் அடிப்படையில்தான் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் இன்று ஒருநாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் உள்ள விஜய்பூர் மற்றும் அவந்திபோரா ஆகிய இடங்களில் அமைய உள்ள இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

ஸ்ரீநகரில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் இதழியல் என்பது நேர்மையாக பணியாற்றவும் சமுதாயத்தின் அன்றாட நிகழ்வுகளை பிரதிபலிக்கவும் கிடைக்கும் அரிய வாய்ப்பு என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லம் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் முன்பு சமூகத்தை பாதிக்கும் தீமைகளை எதிர்த்துப் போரிடுவதே இதழியலின் நோக்கமாக இருந்தது என்றார் ஆனால் தற்போது வணிக நோக்கம் புகுந்து விட்டதாக குறிப்பிட்ட அவர் செய்தியுடன் கருத்துக்களை புகுத்துவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் கூறினார் பரபரப்பு செய்தி பணம் கொடுத்து செய்தி வெளியிடச் செய்தல் மற்றும் பாரபட்சமான செய்திகளை வெளியிடும் போக்கு தற்போது அதிகரித்து வருவதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மக்கள் நலனை மனதிற்கொண்டும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலும் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள உதவித்தொகை மூலம் சிறு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றார் தமிழகத்தில் பிஜேபியின் தேர்தல் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக கூறுவதற்கு தமக்கு அதிகாரம் இல்லையென்று குறிப்பிட்ட அவர் கட்சியில் உரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அதுபற்றி தெரிவிப்பார்கள் என்றும் கூறினார் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை மத்திய அரசு நீர்த்தப்போகச் செய்து விட்டதாக மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே தெரிவித்துள்ளார் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்யும் குழுவின் உறுப்பினரான கார்கே இந்த அமைப்பின் புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்படுபவர் ஊழல் வழக்குகளை விசாரிப்பதில் அனுபவம் பெற்றவரா என்ற அம்சம் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று கூறியுள்ளார் ஆனால் சிபிஐ இயக்குநருக்கான தேர்வு நடைமுறைகளை திருத்துவதற்கு திரு கார்கே முயற்சிப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார் திரு கார்கே அவர் விரும்பும் நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் புகார் கூறியிருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆண்டுக்கு எட்டு முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் முறையாக முதலீடு செய்தால் வருமானவரி செலுத்த வேண்டியிருக்காது என மத்திய வருவாய்த்துறை செயலாளர் திரு அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிடிஐக்கு பேட்டியளித்த அவர் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் உடையவர்கள் வருங்கால வைப்புநிதி ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு ஒய்வூதியத் திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிக்கடன் போன்றவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் வருமானவரி விலக்கு பெற முடியும் என்றார் மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் உடையவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வருமானவரி விலக்கு மூலம் நடுத்தர வர்க்கத்தினரான சுயவேலை வாய்ப்பு பெறவோர் சிறு வணிகர்கள் மாதச் சம்பளதாரர்கள் ஒய்வூதியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் இளையராஜாவின் இசை என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் இளையராஜாவின் சாதனைகள் பற்றிய நூலை வெளியிட்டு பேசிய ஆளுநர் தேனி மாவட்டத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளையராஜா படைத்தது எல்லாம் வரலாறுதான் என்றார் இளையராஜாவின் பாடல்கள் திரைப்பட உலகில் புது வசந்தத்தை ஏற்படுத்தியதோடு நாட்டுப்புற இசையோடு பாரம்பரிய இசையை திறம்பட இணைத்ததன் மூலம் தமிழ்த் திரையுலகில் தனக்கென்று ஒரு இடத்தைப் பிடித்தவர் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் இளையராஜாவின் இசை உலக அளவில் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்றிருப்பதாகக் கூறிய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருடைய சாதனைகள் இன்னும் பல ஆன்டுகள் தொடர வேண்டும் எனவும் வாழ்த்தினார் மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிஜேபியின் தேர்தல் வாக்குறுதி என மக்களவைத் துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் திருவாரூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து வட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு போதமானதல்ல என்றார் இந்த வரம்பை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்க வேண்டுமென்றும் கூறினார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார் திரு அழகிரி தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் தவிர கே ஜெயக்குமார் அவரைத் திரு எம் கே விஷ்ணு பிரசாத் திரு மயூரா ஜெயக்குமார் ஆகியோர் செயல் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பல்துறை வல்லுநர்கள் மற்றும் பொது மக்கள் விரும்பும் அரசாக செயல்பட்டு வருகிறது என உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் முந்தைய ஜெயலலிதா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது என்றார் கோவை மாவட்ட மக்கள் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி பிற மாவட்ட மக்களுக்கு மட்டுமன்றி வட மாநிலத்தவருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கி வருவதாகத் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சென்னை கோவை மதுரை போன்ற பெருநகரங்களில் மின்சாரப் பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஎம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

முதற்கட்டமாக பத்து மின்சாரப் பேருந்துகள் வாங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஒஎன்ஜிசி நிறுவனத்தினர் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பணிகளை தொடங்கியிருப்பதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விளக்கம் கேட்க வந்த மீத்தேன் எதிர்ப்புக்குழுத் தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் ராஜூ ஆகியோரை கைது செய்திருப்பது கருத்துரிமைக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

இலங்கையில் தமது தலைமையில் அமையவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வரவிருக்கும் தேர்தல்களில் ஒரே அணியாகப் போட்டியிடும் என அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு மஹிந்தா ராஜபக்சே கூறியுள்ளார் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை சுமார் எட்டாயிரம் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினி குமார் சவ்பே கூறியுள்ளார் சட்ட விரோத பணபரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் திரு ராபர்ட் வதேராவுக்கு தில்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ்

தமிழகத்தில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி டி கே ராஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விளையாட்டுச்செய்திகள் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் இன்று நடைபெறுகிறது இந்தப் போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்குத் தொடங்குகிறது